கரீஃப் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கு பொருளாதார விவகாரங்களுக்கான மத்தியஅரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது

கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் மக்களவையில் தெரிவித்துள்ளார்

ரயில்வே அமைச்சா் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளாா் காங்கிரஸ் தலைவர் பதவியை திரு

அளித்துள்ளார்

என்ற இலக்கை இங்கிலாந்து நிர்ணயித்துள்ளது

இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு ருபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

மத்திய அரசு பணி விதிகளின்படி அவர்களுக்கு உளதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு வழங்குவதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் செயதியாளர்களிடம் இதனை தெரிவித்த மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் இந்த முடிவினால் மத்திய ஆயுதக்காவல்படை அதிகாரிகளின் நிர்வாகம் மற்றும் பணித்திறன் மேம்படும் என்றும் தெரிவித்தார் உள்நாட்டு பாதுகாப்பு மத்திய காவல் படையினரின் பாதுகாப்பு பணி மகத்தானது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே சரக்கு மற்றும் பயணிகளின் விமானப் போக்குவரத்தை கடல் மார்க்கமாக மேற்கொள்வதற்கு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது

லக்னோ மங்களூர் விமான நிலையங்களை தனியார் பங்களிப்புடன் இந்திய விமான நிலைய ஆணையகம் நடத்துவதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மொராக்கோ நாட்டுடன் நீதித்துறை நிர்வாகம் தொடர்பாக ஒத்துழைப்பு மேற்கொள்வதற்கான ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளதாக திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார் இணையதளங்களில் உள்ள தனிநபர் தகவல்களை பாதுகாப்பதற்கான சட்டத்தை கொண்டு வருவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக தகவல் தொழில்நுட்ப துறை அமைச்சர் திரு ரவிசங்கள் பிரசாத் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் தெரிவித்துள்ள அமைச்சா் நாட்டின் ஒட்டுமொத்த இணையதள தகவல்களையும் பாதுகாக்கும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் தெரிவித்தாா் ஒய்வுபெற்ற நீதிபதி திரு ஸ்ரீகிருஷ்ணா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள நிபுணா்குழு இணையதள தகவல்களை பாதுகாப்பது குறித்த மகோதாவை தபாரித்து வருவதாகவும் கூறியுள்ளார் இந்த குழு அளிக்கும் வரைவு இணையதள தகவல் பாதுகாப்பு மசோதா குறித்து பல்வேறுகட்ட கலந்தாய்வுகளுக்கு பிறகு நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்வதற்கு தமது அமைச்சகம் முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் திரு ரவிசங்கள் பிரசாத் தெரிவித்துள்ளார்

ரயில்வே நடைமேடைகளில் பயணிகளுக்கு கூடுதல் வசதிகளை அளிப்பது மின் ஏணிகள் மேம்பாலங்கள் மின் துக்கிகள் ஆகியவற்றை அமைப்பது உள்ளிட்ட பணிகள் ஆதர்ஷ் திட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்றார்

இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சியின் உயர்நிலை குழு உடனடியாக கூடி புதிய தலைவரை உடனடியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் தமது ராஜினாமா கடிதத்தையும் அவரது சமூக வலைதளப் பக்கத்தில் திரு ராகுல்காந்தி வெளியிட்டுள்ளார் தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு மாநில அரசு ஒருபோதும் அனுமதி வழங்காது என்று சுட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இன்று சட்டப்பேரவையில் இப்பிரச்சினை தொடர்பாக திமுக சார்பில் தொடங்கப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார் முன்னதாக இதன் மீதான விவாதத்தின் போது பேசிய எதிர்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மாநில அரசின் எதிர்ப்பையும் மீறி இந்த திட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு முயற்சிபதன் காரணமாகத்தாள் போராட்டங்கள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார்

நீதிபதிகள் திரு அசோக் பூஷண் திரு

ஜோசப் ஆகியோரை கொண்ட டிவிஷன் பெஞ்ச் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட நிலக்கரியை கோல் இந்தியா நிறுவனத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது சட்டவிரோத நிலக்கரி சுரங்கங்களை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேகாலயா அரச மேற்கொள்ளாததால் தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த அபராதத்தை கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் விதித்தது

இதனையடுத்து தேசிய பேரிடர் மீட்புக்குழுவினர் அந்தப்பகுதிக்கு விரைந்துள்ளனர் மாவட்ட நிர்வாகம் காவல்துறை மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் வெள்ள நிலைமை குறித்து அவசர ஆய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது மும்பையில் இன்று காலை முதல் மழை நின்றதை அடுத்து புறநகர் ரயில்களை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை கால அட்டவணைப்படி மிக குறைந்த ரயில்கள் இயக்கப்படும் என்று மத்திய ரயில்வே அறிவித்துள்ளது மேற்கு ரயில்வே பகுதியில் இயல்புநிலை திரும்பியதையடுத்து ரயில் போக்குவரத்து சீரடைந்து வருகிறது

ஹர்தீப் சிங் பூரி மும்பை விமான நிலையம் மூடப்படவில்லை என்று கூறினார் விமான நிலையத்தில் ஒரு ஒடுபாதையில் மட்டும் மழை காரணமாக சிறிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

பாதிப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்

அங்கு மீட்புப் பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பூரி ஸ்ரீ ஜெகநாதர் ஆலயத்தில் நாளை நடைபெறும் ரத யாத்திரை தேரோட்ட விழாவின் நேர்முக வர்ணணயை அகில இந்திய வானொலி ஒலிபரப்ப உள்ளது

பட்ஜெட்டுக்கு முந்தைய விவாதங்கள் மத்திய நிதியமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் செய்து மக்களவையில் ஆற்றும் உரை பட்ஜெட் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகள் பட்ஜெட்டுக்கு பிந்தைய நிபுணர்களுடனான விவாதங்கள் ஆகியவையும் இதில் இடம் பெறும்